விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றின்போது பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் ஆன்லைன் வகுப்பு மற்றும் கல்வி தொலைக்காட்சிகள் செயல்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பனிச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்ராகண்ட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாய விளைப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் சூடியரசுத் தலைவர் நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று மாநிலங்களவையில் பிரதமர் பதிலளித்து உரையாற்றினார்

வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்யும் மண்டிகள் நவீனமாக்கப்படும் என்று தெரிவித்த அவர் ஏழை எளிய மக்களுக்கு கட்டுப்படியான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதும் தொடரும் என்றார் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்யும்போது கருத்து வேறுபாடுகள் உருவாவது இயற்கைதான் என்று கூறிய அவர் முன்னாள் பிரதமர் லால்பகதர் சாஸ்திரி பசுமைப் புரட்சிக்காள சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்த போதும் போராட்டங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் வேளாண் சீர்திருத்தங்களை முன்பு ஆதரித்த எதிர்க்கட்சிகள் தற்போது தங்கள் நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டுள்ளதாக அவர் குற்றம்சாட்டினார் விவசாயிகளின் போராட்டத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களே காரணம் என்று கூறிய பிரதமர் போராட்டக் களத்தில் வயதானவர்களும் குழந்தைகளும் இருப்பது கவலையளிப்பதாகக் கூறினார் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் வேளாண் அமைச்சர் பலசுற்று பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் சுமூக பேச்சுவார்த்தைக்கான தடைகளை களைய அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார்

உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா தொடங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றலையும் திறனையும் இந்தியா பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் உலக நாடுகளின் மதிப்பையும் நம்பிக்கையையும் இந்தியா பெற்றிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் கோவிட் பெருந்தொற்றின்போது பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் கல்வி தொலைக்காட்சிகள் செயல்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் கோவிட் பிரச்சினையை இந்தியா ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டது என்றார்

பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கு பல மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக திரு ஜவடேகர் தெரிவித்தார்

வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது அனைத்து வகுப்புகளுக்குமான கல்லூரிகளும் இன்று திறக்கப்பட்டன வாரத்திற்கு ஆறு நாட்கள் கல்லுரிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு

புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இது உதவிடும் என்று திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனர் திரு குறள் அமுதன் தெரிவித்தார்

மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

டேராடுனில் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிவ் ராவத் உயரதிகாரிகள் பேரிடர் மேலாண்மை படையினர் காவல்துறையினர் ரானுவ அதிகாரிகள் இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் ஆகியோருடன் தற்போதைய நிலைமை மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் ாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் முழுமையாக கண்டறியப்பட வேண்டும் என்றும் நிவாரணப் பொருட்கள் உரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அப்போது அறிவுறுத்தினார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் பார்வையிட்டனர் ரேஷன் மற்றும் நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது இதனிடையே மேலும் அதிக அளவில் பனிப்பாறைகள் கரைந்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப் பெருக்கு அதிகரிக்கக் கூடும் என்று டேராடூனில் உள்ள வாளிலை ஆய்வகத்தின் இயக்குநர் திரு பிரகாஷ் சௌகான் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் முதன்மை செயலாளர் திரு ஒம் பிரகாஷ் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அளிக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வருவதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ச்மோலி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மாற்று பாலத்தின் மூலம் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் உத்ராகண்ட் பனிப்பாறை சரிந்ததன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ள உத்தரகாண்ட் அறிக்கையில் அவர் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளாா்

இத்தொடர்பான கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய கட்டுப்பாடுகளுடன் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துறையின் இணைச் செயலர் திரு அம்பர் தபே தெரிவித்துள்ளார் சுற்றுச் சூழல் பாதுகாப்பு வேளாண் வளர்ச்சி பேரிடர் மேலாண்மை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் ட்ரோன் வீடியோ பதிவுகள் மூவம் கிடைக்கும் தகவல்கள் மிகுந்த பயன் உள்ளவையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக ரீதியாக ட்ரோன்களை அனுமதிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ட்ரோன் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அடுத்த மாதத்திற்குள் சுட்ட அமைச்சகத்தின் அங்கீகாரம் இதற்கு கிடைத்து விடும் என்றும் திரு அம்பர் துபே கூறினார்

நதிம் இரண்டு விக்கெட்டுகளையும் இசாந்த் சர்மா பும்ரா ஆகியோர் தவா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது